முதலமைச்சர் திரு எடப்பாடி

அனைத்திந்திய ரயில்வே செஸ் போட்டிகள் திருச்சியில் இன்று தொடங்கின

நரேந்திரமோடிக்கு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டது

பொதுச்செயலாளர் ஆன்டனியோ குட்ரஸ் இவ்விருதை அவருக்கு வழங்கினார்

நாட்டில் வறுமையை ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் காரணமாக இந்தியாவின் வளர்ச்சியின் விகிதம் அதிகரித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து தம்மை ஈடுபடுத்திக்கொண்டிருப்பதை அவர் எடுத்துரைத்தார் கற்றுச்சூழலை பாதுகாத்து வளர்ச்சியை மேம்படுத்துவதில் பிரதமர் உறுதி பூண்டுள்ளதாக கூறிய அவர் பருவமாற்ற சவால்களை எதிர்கொள்ளவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் பிரதமரிடமிருந்து பிற நாடுகள் உத்வேகம் பெற முடியும் என்றும் கூறினார்

நரேந்திரமோடியுடன் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோனுக்கும் வழங்கப்பட்டது மேலும் அறிவியல் படைப்பாற்றல் திறன் தொழில்முனைவோரின் தொலைநோக்கு ஊக்கம் செயலாக்கம் பிரிவுகளிலும் சுற்றுச்சூழல் விருதுகள் அறிவிக்கப்பட்டன

எடப்பாடி

இதன்படி உசிலம்பட்டி பெண்ணாகரம் பத்மநாபபுரம் ஈரோடு கடலூர் நாமக்கல் உதகை அரசு தலைமை மருத்துவமனைகள் பாளையம்புதூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மொரப்பூர் சாயல்குடி வடலூர் முகையூர் மேச்சேரி ஆகிய மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் தேசிய தர சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் துாய்மை சுற்றுப்புற சுகாதாரம் நோய்த்தொற்று தடுப்பு ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முதல் பரிசையும் திருச்சி மாவட்ட மணப்பாறை அரசு தலைமை மருத்துவமனை இரண்டாம் பரிசையும் வட்ட மருத்துவமனைகளில் அருப்புக்கோட்டை மருத்துவமனையும் முகையூர் மேம்படுத்தப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டு காயகல்ப் விருதுகளையும் பரிசுத்தொகையான ஒரு கோடி ருபாய்க்கான காசோலைகளும் வழங்கப்பட்டன

சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ர பேல் போர்விமானத்தில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இருப்பதாகவும் இது விமானப்படையின் செயல்திறனை மேலும் அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டார்

புதுப்பிக்கப்பட்ட கல்லூரி அருங்காட்சியகத்தையும் கல்லூரி இணையதளத்தையும் அவர் துவக்கி வைக்கிறார்

ஜவ்டேகர் துவக்கி வைக்கிறார்

ரூபாய் கடும் வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு தலைமையில் நாளை அமைச்சர்கள் குழு கூட்டம் கூட்டப்பட்டு வர்த்தக பற்றாக்குறை ருபாயின் நிலைமை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது பொருளாதார விவகாரம் நிலக்கரி எ கு எண்ணைய்துறை அமைச்சகங்களும் மருந்தாளுனர் பிரிவினரும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றன

டீசலுக்கான மானிய அளவை அதிகரித்துவழங்க வேண்டும் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் இலங்கையின் புதிய மீன்பிடி தடை சட்டத்தை ரத்து செய்யவேண்டும் இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட தமிழக படகுகளை உடனடியாக தமிழகம் கொண்டு வர வேண்டும் சேதமடைந்த படகுகளுக்கு முழுநிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தி உள்ளனர்

குடியரசுத்தலைவர் நடைபெற்ற பதவியேற்பு நிகம்ச்சியில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் மத்திய அமைச்சா்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அருண்ஜேட்லி திரு

கும்பகோணம் திப்பிராஜபுரத்தில் பிரதமரின் துாய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் தூய்மை பணிகளை துவக்கி வைத்த அவர் தாமறிந்த மொழிகளில் தமிழ்மொழி இனிமையான மொழி என்று புகழாரம் சூட்டினார்

திப்பிராஜபுரம் கிராம அரசு உயா்நிலை பள்ளியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கூடுதல் வகுப்பறைகளுக்கும் ஆளுநர் இன்று அடிக்கல் நாட்டினார் மேலும் தனியார் நிறுவனம் சார்பில் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஊஊவுஏ காமிராவையும் கிராம மக்களுக்கு அர்ப்பணித்தார்

முன்னதாக கும்பகோணத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வருகைதந்த ஆளுநரை தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

பழனிசாமியும் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வமும் நாளை பங்கேற்க உள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே